வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் புதுதில்லியில் காலமான தில்லி மாநில முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஷீலா தீட்ஷீத் தின் உடல் நிகம்போத் காட்டில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை தகனம் செய்யப்பட்டது

அமித் ஷா தில்லி மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் துனை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா தில்லி உள்துறை அமைச்ச் திரு சத்யேந்தர் ஜெயின் உள்ளிட்டோர் இறுதிச்சடங்கில் கலந்துகொண்டனர் முன்னதாக தில்லியில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தேசிய தலைநகரில் இரண்டு நாள் துக்கம் அனுசரிப்பதாக தில்லி அரசு அறிவித்துள்ளது வீலா தீட்சித்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளனர் லோக் ஜனசக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய அமைச்ச் திரு ராம்விலாஸ் பஸ்வானின் சகோதரருமான திரு ராமச்சந்திர பஸ்வான் புதுதில்லியில் இன்று காலமானார் உடல்நலக் குறைவு காரணமாக தில்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பீகார் மாநிலத்தில் உள்ள சமஸ்திபூர் மக்களவைத் தொகுதியில் இருந்து மறைந்த ராமச்சந்திர பஸ்வாள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் தில்லி மாநில பிஜேபியின் முன்னாள் தலைவர் மங்கேராம் கார்க் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் தில்லி பெருநகருடன் நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த கார்க் மக்களுக்கு தன்னவமின்றி சேவை புரிந்தவர் என்று தமது இரங்கல் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தலைநகரில் பிஜேபியை வலுப்படுத்த அவர் ஆற்றிய பங்கு மகத்தானது என்று கூறியுள்ள திரு மோடி அவரது சிறப்புமிக்க பணி எப்போதும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார் பிஜேபி செயல்தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் கார்க் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் சிறிது காலமாக நோய்வாய் பட்டிருந்த மங்கேராம் கார்க் இன்று காலை தில்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார்

இத்திட்டத்தின்கீழ்

பிஜேபி தொண்டர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியைப் பின்பற்றி செயல்பட வேண்டும் என அக்கட்சியின் செயல் தலைவர் திரு

நட்டா வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற பிஜேபியின் மகாராஷ்டிர மாநில செயற்குழுக் கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அரசியலில் புதிய கலாச்சாரம் உருவாகியுள்ளதாக கூறினார் பிரதமா் திரு மோடியின் கனவுத் திட்டமான மருத்துவக் காப்பீட்டு திட்டம் நாட்டிலேயே மிகப்பெரிய திட்டம் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார் வங்கதேச எழுத்தாளா் தஸ்லீமா நஸ்ரீன் இந்தியாவில் தங்கியிருப்பதற்கான கால அவகாசத்தை மேலும் ஒராண்டு நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி அவர் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை இந்தியாவில் தங்கியிருக்கலாம் என உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

வெளிநாட்டில் பணிபுரியும் இந்திய மருத்துவர்கள் தாய்நாட்டில் கிராமங்களைத் தத்தெடுத்து மருத்துவ உதவி அளிக்க முன்வர வேண்டும் என குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளா் ஹைதராபாத்தில் நடடபெற்ற உலக மருத்துவ நலவாழ்வு உச்சி மாநாட்டில் அவர் கலந்தகொண்டு பேசினார் அப்போது நாட்டில் உள்ள தொடக்க சுகாதார பணிகளை மேம்படுத்தும் நடவடிக்கையில் அவர்கள் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்

அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் தொற்றநோய் அல்லாத இதர நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணாவை ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் என்று திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தினார்

ஆனால் கிரயோஜினிக் எஞ்சினின் மேற்பகுதியில் பழுது ஏற்பட்டிருப்பது செலுத்து வாகனம் புறப்படுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கும் குறைவான காலத்தில் கண்டறியப்பட்டது இதனால் விண்கலம் செலுத்துவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது

உத்திரப்பிரதேசத்தில் சோள்பத்ரா துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அம்மாநில முதலமைச்சா் திரு யோகி ஆதித்யநாத் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினாா் அவர்களின் குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சா் தேவைப்படும் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தாா் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைபெற்று வருபவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து ஆறுதல் கூற திட்டமிட்டுள்ளார்

பலர் காயமடைந்தனர்

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயவாளராக திரு டி ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் தேசிய குழு கூட்டத்தில் இப்பதவிக்கு அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுவரை இப்பொறுப்பை வகித்து வந்த திரு சுதாகர் ரெட்டி உடல்நலக்குறைவு காரணமாக தமது பதவியை ராஜினாமா செய்தார்

இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரிக் இ தாலிபான் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது

வெஸ்ட் இண்டஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் ஒருநாள் மற்றும் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி தலைமையிலான இந்த அணியில் ராகுல் சஹார் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார் மகேந்திர சிங் தோனி துணை நிலை ரானுவப்படையில் பணியாற்றுவதற்காக இரண்டு மாத கால ஒய்வு கோரியதால் அணியில் அவர் இடம்பெறவில்லை ஒருநாள் மற்றும் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒய்வு அளிக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் போட்டிக்கான அணியில் மட்டும் பும்ரா இடம்பெற்றுள்ளார்

இந்தோனேஷிய ஓபன் பேட்மின்டன் இறுதிப்போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து தோல்வியடைந்தார்